பிரதமர் மக்கள் ஆரோக்கிய திட்ட அமலாக்கத்திற்கென தேசிய மருத்துவ முகமையை தேசிய மருத்துவ ஆணையமாக மாற்றியமைப்பதற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது

அசாம் முதலமைச்சர் திரு சர்பானந்த் சோனோவால் வரவேற்றுள்ளார்

இனி விரிவான செய்திகள் பிரதமர் திரு நரேந்திர மோடி பஞ்சாப் மாநிலத்திற்கு சென்றுள்ளார்

நாடெங்கிலும் இருந்தும் வெளிநாடுகளில் இருந்தும் வந்துள்ள நோபல் பரிசுவென்றவர்கள் பிரபல விஞ்ஞானிகள் கொள்கை வரைவாளர்கள் இளம் ஆராய்ச்சியாளர்கள் பள்ளிக் குழந்தைகள் உள்ளிட்ட சுமார் முப்பதாயிரம் பிரதிநிதிகள் இடையே பிரதமர் தொடக்க உரையாற்றுகிறார்

இந்த மாபெரும் அறிவியல் நிகழ்ச்சியில் மாணவர்கள் தங்கள் படைப்புகளை காட்சிக்கு வைக்கின்றனர் பிரதமர் திரு மோடி பதவியேற்றப்பிறகு பங்கேற்று உரையாற்றும் ஐந்தாவது இந்திய அறிவியல் காங்கிரஸ் நிகழ்ச்சி இது இந்த நிகழ்ச்சியை அடுத்து பிரதமர் குர்தாஸ்பூருக்கு சென்று அங்கு பொதுக்கூட்டம் ஒன்றில் உரையாற்றுகிறார் பிரதமரின் மக்கள் ஆரோக்கிய திட்டத்தை சிறப்பாக அமல்படுத்துவதற்கென தேசிய மருத்துவ முகமையை தேசிய மருத்துவ ஆணையமாக மாற்றி அமைக்க மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது புதுதில்லியில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய சட்டம் மற்றும் நீதித்துறை அமைச்சர் திரு ரவி சங்கர் பிரசாத் இதனைத் தெரிவித்தார் புதிய தேசிய மருத்துவ ஆணையத்துக்கு மத்திய சுகாதார அமைச்சர் தலைவராக இருப்பார் இதனையடுத்து இந்த திட்ட அமலாக்கத்தை எளிதாக்கும் வகையில் விரைவான முடிவுகள் எடுக்க வாய்ப்பு ஏற்பட்டு இருப்பதாக அவர் கூறினார் சிறப்பான திறன்பட்ட வெளிப்படையாள முடிவு மேற்கொள்ளும் நடைமுறையின் மூலம் பிரதமரின் மக்கள் ஆரோக்கிய திட்டத்தை அமவ்படுத்துவதற்கான அதிகாரம் மற்றும் பொறுப்பு தேசிய மருத்துவ ஆணையத்துக்கு அளிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார்

இந்த சட்டத்தின் தொழிற்சங்க அங்கீகாரம் அளிக்கும் பிரிவு சார்ந்தது இந்த திருத்தம் இதளையடுத்து மத்திய மாநிலை நிலைகளில் தொழிற்சங்கங்கள் விரைந்த அங்கீகாரம் பெறுவது சாத்தியமாகும் புதுதில்லியில் நேற்று மத்திய தொழிலாளர் நலன் வேலைவாய்ப்புத்துறை அமைச்சர் திரு சந்தோஷ்குமார் கங்வார் இதனைத் தெரிவித்தார் இந்த சுட்டத்திருத்தத்தை அடுத்து முத்தரப்பு அமைப்புகளின் தொழிலாளர் பிரதிநிதிகள் நியமனம் மேலும் வெளிப்படையானதாக அமையும் என்றும் அவர் கூறினார் மகாராஷ்டிரா மாநிலத்தில் அரசு அலுவலகங்களில் மாதந்தோறும் முதலாவது பணி நாளில் தேசிய பாடல் வந்தே மாதரத்தை இசைக்கும் நடைமுறையை நிறுத்தியதற்காக அம்மாநிலத்தின் காங்கிரஸ் அரசை பிஜேபி தேசிய தலைவர் திரு அமித்ஷா குறை கூறியுள்ளார் திரு அமித் ஷா வெளியிட்டுள்ள அறிக்கையில் மாநில அரசின் இந்த நடவடிக்கை தரதிர்ஷ்டவசமானது என்று கூறியுள்ளார் தேசிய பாடல் இந்திய குதந்திர இயக்கத்தின் சின்னம் மட்டுமின்றி ஒவ்வொரு இந்தியருக்கும் உத்வேகம் அளிக்கக்கூடியது என்று கூறியுள்ளார் நாட்டின் கதந்திர போராட்ட வீரர்களின் தியாகத்தை அவமதிப்பது தேச விரோத நடவடிக்கை என்று மக்கள் கருதுவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் இந்த பிரச்சினையில் தமது நிலைப்பாட்டை காங்கிரஸ் தலைவர் திரு ராகுல் காந்தி தெளிவுபடுத்த வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டுள்ளார் திருவாரூர் தொகுதி இடைத்தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் இன்று தொடங்குகிறது

இதற்கிடையே நேற்று திருவாரூரில் செய்தியாளர்களிடம் பேசிய தேர்தல் அதிகாரியான மாவட்ட ஆட்சியர் திரு

இதனினடபே கஜா புயலால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் நிவாரணப் பணிகள் பாதிக்கப்படும் என்பதால் திருவாரூர் தொகுதி இடைத்தேர்தலை ஒத்தி வைக்க வேண்டுமென்று சென்னை உயர்நீதிமன்றத்தில் பொதுநல மனுதாக்கல் செய்யப்பட்டுள்ளது காவிரி டெல்டா விவசாயிகள் சங்கம் என்ற பெயரில் தாக்கல் செய்யப்பட்டுள்ள இந்த மனு நீதிபதி சத்தியநாராயணா நீதிபதி ராஜமாணிக்கம் ஆகியோர் அடங்கிய அமர்வு முன்பு இன்று விசாரணைக்கு வரவுள்ளது அசாம் மாநிலத்தில் தொன்றுதொட்டு வாழ்ந்து வரும் மக்களின் பண்பாட்டு மொழி உரிமைகளை பாதுகாப்பதற்கு மத்திய அமைச்சரவை சிறப்பான நடவடிக்கைகளை தனது முடிவுகள் மூலம் எடுத்துள்ளது என்று அசாம் முதலமைச்சர் திரு சர்பானந்த் சோனோவால் கூறியிருக்கிறார் மத்திய அமைச்சரவை முடிவை வரவேற்ற அவர் இது அசாம் மக்களுக்கு மத்திய அரசின் புத்தாண்டு பரிசு என்று கூறினார்

இந்த முடிவு மாநிலத்தின் பூர்வீக சமுதாயத்தினரின் எதிர்காலத்தை பாதுகாப்பதில் பெரிதும் உதவும் என்று திரு சோனாவால் கூறினார்

இதனிடையே மாநில பிஜேபியும் அமைச்சரவை முடிவை வரவேற்றுள்ளது

புதுதில்லியில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய ரயில்வே அமைச்சர் திரு பியூஷ் கோயல் இதனை தெரிவித்தார் இந்த ரயில் கான்பூர் அலகாபாத் ரயில் நிலையங்களில் நின்று செல்லும் என்றார் அவர் இந்த ரயிலில் வைஃபை அடிப்படையிவான சேவைகள் உள்ளிட்ட உலகத்தரம் வாய்ந்த வசதிகள் இருக்கும் என்றும் அமைச்சர் கூறினார் நார்வே பிரதமர் திருமதி எர்னா சோல்பெர்க் மூன்று நாள் அரசுமுறைப் பயணமாக வரும் திங்கட்கிழமை இந்தியா வருகிறார் அவருடன் அந்நாட்டு உயர்நிலை அதிகாரிகளும் பெரிய வர்த்தக குழுவினரும் வருகின்றனர் தமது பயணத்தின்போது திருமதி சோல்பெர்க் குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் குடியரசுத் துணைத் தலைவர் திரு எம் வெங்கையா நாயுடு ஆகியோரை சந்திப்பார் அவர் பிரதமர் திரு நரேந்திரமோடியையும் சந்தித்து பேச்சு நடத்துகிறார் வெளியுறவு அமைச்சர் திருமதி சுஷ்மா ஸ்வராஜ் நார்வே பிரதமரை சந்திப்பார்

முதலமைச்சர் திரு விஜய் ரூபாணி போர்பந்தரிலும் துணை முதலமைச்சர் திரு நிதின் பட்டேல் மாகேசானாவிலும் இந்த விழாவை தொடங்கி வைக்கின்றனர்

அமெரிக்காவில் முடக்கப்பட்டுள்ள அரசு நடவடிக்கைகள் விளரவில் மீண்டும் முழு அளவில் தொடங்குவதற்கான வாய்ப்பு இல்லை என்று அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் எச்சரித்குள்ளார் அமெரிக்க அமைச்சரவையிலும் நேற்று உரையாற்றிய அவர் மெக்சிகோ எல்லையில் சுவர் அமைப்பதற்கான தமது நிதிக்கோரிக்கைக்கு நாடாளுமன்ற ஒப்புதல் கிடைக்காதவரை இது தொடரும் என்று கூறினார்

சிரியாவின் வடமேற்கு பகுதியில் அல் கெய்தா வின் கூட்டணி அமைப்பான ஹயாப் டாஹ்ரிர் அல் ஷ்யாம் அமைப்புக்கும் புரட்சியாளர்களுக்கும் இடையே ஏற்பட்டுள்ள மோதல்களில் கடந்த இரண்டு நாட்களில் மட்டும் கமார் ஐம்பது பேர் கொல்லப்பட்டனர் சிரியா நாட்டு மனித உரிமைகள் கண்காணிப்பு அமைப்பு இதைத் தெரிவித்துள்ளது நாட்டின் மேற்கில் உள்ள அலப்போ மாகாணத்தில் மோதல் உருவானதாக அது கூறுகிறது

இந்தியா ஆஸ்திரேலியா அணிகளுக்கிடையிலான நான்காவது மற்றும் இறுதி டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி இன்று சிட்னியில் தொடஙகியது இந்திய நேரப்படி அதிகாலை ஐந்து மணிக்கு தொடங்கிய இந்த போட்டியில் டாஸ் வென்ற இந்திய அணி முதலில் பேட் செய்ய தீர்மானித்தது

நடைபெறும் போட்டியில் பூனே ஏழுஏஸஸ் மாலை அணி அவாத்வாரியர்ஸ் அணியை எதிர்கொள்கிறது விஜய்நகரில் நடைபெற்று வரும் தேசிய மகளிர் குத்துச்சண்டை போட்டியில் உலகச் சேம்பியன் போட்டியில்பதக்கம் வென்ற சோனியா லேத்தர் சிம் ரஞ்ஜித் கவுர் ஆகியோர் காலிறதிக்கு முன்னேறியுள்ளனர் காமன்வெல்த் போட்டியில் வெண்கலம் வென்ற பிங்கி ஜய்ரா மனிஷா மவுன் ஆகியோரும் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளனர் மூன்றாவது சுற்றுப்போட்டியில் பிங்கி தில்லியின் பிரதீபாவை வென்றார்